டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார்

நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூறியுள்ளார்

நாராயணசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார்

தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற குடியரசுத் தின விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினர் அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்றுக் கொண்டார் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட மத்திய சிங் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இவ்வாண்டு குடியரசுத் தின விழாவில் சிறப்பு விருந்தினராக திரு ஜயர் போல்சோனாரோ பங்கேற்றார் குடியரசுத் தின அணிவகுப்பில் நாட்டின் ராணுவ வல்லமை கலாச்சார பன்முகத் தன்மை மற்றம் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கும் அலங்கார வண்டிகளும் சினூக் மற்றும் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களின் வான் சாகசங்களும் இடம் பெற்றன ஜம்மூ காஷ்மீர் முதன் முறையாக யூனியன் பிரதேச அந்தஸ்துடன் குடியரசுத் தின அணிவகுப்பில் கலந்து கொண்டது முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரேசில் அதிபர் திரு ஜயர் போல்சொனாரோ வை வரவேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இருதரப்பு மற்றும் பலதரப்பு ரீதியில் பிரேசில் உடனான உறவுகளுக்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் பிரேசில் நிறுவனங்கள் பொருளாதார திட்டங்களில் இந்தியாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் அவர் கேட்டுக் கொண்டார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொண்ட அவர் முன்னேறு முன்னேறு முன்னேறு என்பதே அனைவரின் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றார் கடந்த ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தூய இந்தியா பிளாஸ்டிக் தடை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற பல்வேறு தீர்மானங்களை நாம் எடுத்துள்ள நிலையில் தற்போது ஜல்சக்தி இயக்கத்தின் சாதனைகளை அறிந்து கொள்ளவும் நாடு ஆர்வமாக இருப்பதால் நீர் சேமிப்பு தொடர்பான வெற்றி கதைகளை சமூக ஊடகங்களில் மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஆழ்துளை கிணற்றையே மழைநீர் சேகரிப்பிற்கு பயன்படுத்திக் கொள்ளும் புதுமையான யோசனை தமிழகத்தில் உருவானது போல் நாடு முழுவதும் இத்தகைய பல சாதனை கதைகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நடப்பாண்டின் இந்த முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி குடியரசு தினத்தன்று வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக் காட்டி நாட்டையும் நாட்டு மக்களின் சாதனைகளையும் கொண்டாடும் நிகழ்ச்சியாகவே திகழும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மேலும் மேலும் புதிய விஷயங்கள் விவாதிக்கப்டும் என்றார்

இப்ராகிம் முகமது சோலி இலங்கை பிரதமர் திரு மகிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை உடனான ஆழமான நட்புறவை இந்தியா மதிப்பதாகவும் இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையிலான நட்புறவு இருநாட்டு மக்களுக்கும் நன்மை அளிக்கும் விதத்தில் மேலும் வலுவடைந்து வருவதுமகிழ்ச்சிக்கு உரியது என்றும் ட்விட்டர் பதிவுகளில் அவர் கூறியுள்ளார்

ஜெய்சங்கர் ட்விட்டர் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

பல்வேறு அரசுத் துறைகளின் சாதனைகளை விளக்கும் வகையிலான அல்ங்கார வண்டிகளின் ஊர்வலமும் வண்ணமிகு கலாச்சார நிகழ்ச்சிகளும் இவ்விழாவில் இடம் பெற்றன முதலமைச்சர் திரு நாராயணசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை முற்றிலும் வளர்ந்த மாநிலமாக மேம்படுத்தும் பணிகளில் மக்கள் தங்கள் ஆதரவு மற்றும் பங்களிப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி குடியரசுத் தின உரையில் கேட்டுக் கொண்டார் புதுவையில் வேளாண் உற்பத்தி குழுக்களுக்கு மானியம் வழங்க புதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க தனித்திட்டம் உத்தேசிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுச்சேரியை சிறந்த நிர்வாக திறன் கொண்ட யூனியன் பிரதேசமாக மத்திய அறிவித்து இருப்பதாக தெரிவித்த அவர் பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்த மாநில அரசு அமல்ப்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் பட்டியல் இட்டு காட்டினார்

இதில் சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் போலீஸ் பதக்கம் ஒய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் திரு நாராயணசாமிக்கு வழங்கப்பட்டது இவ்வாண்டு சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவரின் போலீஸ் பதக்கம் பெற காவல் துறை கண்காணிப்பாளர் திரு மோகன் குமார் உதவி ஆய்வாளர் திரு

புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று காவல் துறை தலைவரை அழைத்து பேசி காவல் துறையில் காலியாக உள்ள வரும் மார்ச் மாத்த்திற்குள் நிரப்ப துரித நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் திரு முனுசாமி இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் சிறந்த சேவைக்காக பத்ம பூஷன் விருது பெற்ற திரு மனோஜ் தாஸ் ஆகியோருக்கு துணைநிலை ஆளுநர் சால்வை அணிவித்து பாராட்டினார்

சிவக்கொழுந்து மற்றும் சட்டப்பேரவை சகாக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஜம்மூகாஷ்மீர் மற்றும் அருணாச்சல பிரதேச இசை நாட்டிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் அருண் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பழனிசாமி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பத்ம பூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிவிஎஸ் நிறுவன தலைவர் திரு வேனு சீனிவாசன் எழுத்தாளர் மனோகர் தேவதாஸ் கர்நாடக இசை கலைஞர்களான பாம்பே சகோதரிகள் நாதஸ்வர கலைஞர்களான ஷேக் முகமது கலிஷாபி சமூக சேவகர் கிருஷ்ணம்மாள் மாற்றுத் திறனாளிகளுக்கு சேவை புரிந்து வரும் சுந்தர் ராம கிருஷ்ணன் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி செய்தி விடுத்துள்ளார் இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து திரு ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு வெளியிட்டுள்ளார்